காலகூட்டத்தொடர் இன்றுமுதல் தொடங்குகிறது தமிழகசட்டப்பேரவைகூட்டத் தொடர் இன்றுதொடங்குகிறது

நாட்டில் சமையலுக்குமின்சக்தியைபயன்படுத்துவதைஊக்குவிப்பதற்குநடவடிக்கைஎடுக் கப்படும் என்றுமத்தியமின் சக்தித் துறைஅமைச்சர் திரு ஆர் கேசிங் கூறியுள்ளார்

மருத்துவபடிப்பு நுழைவுத்தேர்வக்கானநீட் தேர்வு நேற்றுநாடுமுழுவதும் நடைபெற்றது

அமெரிக்கஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆஸ்திரியாவின் மொமினிக் தீம் பட்டம் வென்றார் நாடாளுமன்றத்தின் மழைக் காலகூட்டத்தொடர் இன்றுமுதல் தொடங்குகிறது

முதல் நாள் தவிர இதரநாட்களில் மாநிலங்களவைகாலையிலும் மக்களவைமதியமும் நடைபெறும் இந்தக் கூட்டத்தொடரின் போதுபதினொருமசோதாக்கள் அறிமுகம் செய்யப்படும்

இவைகள் ஏற்கனவே அவசரசட்டங்களாகசெயல்படுத்தப்பட்டன புதியமசோதாக்களானதொழிற்சாலைமுறைப்படுத்துதல் திருத்தசட்டம் ஒய்வூதியநிதியம் முறைப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டுஆணையச் சட்டம் தேசியமருத்துவசேவைமசோதாஅந்நியநன்கொடைமுறைப்படுத்துதல் திருத்தமசோதாஆகியவையும் இந்தகூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்படும் கோவிட் தொற்றுதொடங்கியபின்னர் நடைபெறும் முதல் கூட்டத் தொடர் என்பதால் அனைத்துபாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேந்கொள்ளப்படுகின்றன

உறுப்பினர்கள் அமருவதற்கானமுறைகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன கூட்டத்தொடரில் கேள்விநேரம் இல்லை தனிநபர் மசோதாக்களும் இடம் பெறாதுஎன்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது நேரமில்லாநேரத்திற்குஅனுமதிஉண்டுஎன்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகசட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்றுதொடங்குகிறது

மூன்றுநாட்கள் நடைபெறவுள்ள இந்தகூட்டத்தொடருக்காகவிரிவானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மருந்துக்கானபரிசோதனைகள் தடுப்பு உரியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளுடன் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்துக்கெனதேசியநிபுணர் குழு ஒன்றுஅமைக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

வெனிஸ் திரைப்படவிழாவில் சர்வதேசதிரைப்படங்கள் விமர்சகர் விருதுவென்றசைதன்யாதாஹேனுக்குமத்தியதகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு

இது தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅமைச்சர் திரு

பொதுவாககால்களில் ஏற்படும் இந்தரத்தநாளக் கட்டிகள் உயிருக்குஆபத்தைவிளைவிக்கும் எனவேரத்தநாளங்களில் ரத்தஒட்டத்தைசுமுகமாக்கும் கருவியைக் கண்டுபிடிப்பதற்கானகோரிக்கைவிடுக்கப்பட்டது இதனையடுத்துமுடக்குவாதம் படுக்கைசிகிச்சைக்குப் நீண்டநாள் பிந்தையகாலங்களில் நடமாடுவதற்குவாய்ப்பில்லாததருணங்களில் இந்தகருவியைபயன்படுத்தலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டில்சமையலுக்குமின்சக்தியைபயன்படுத்துவதைஊக்குவிப்பதற்குநடவடிக் கைஎடுக்கப்படும் என்றுமத்தியமின் சக்தித் துறைஅமைச்சர் திரு ஆர் கேசிங் கூறியுள்ளார்

இந்தியாவின் உள்கட்டமைப்பு மின் சக்தியால் மாற்றியமைக்கப்படும் என்றுஅவர் கூறினார் இறக்குமதியைக் குறைத்துமின் சக்தி மூலமானசமையலைபயன்படுத்தஅரசுஉத்தேசித்துள்ளதாகஅமைச்சர் தெரிவித்தார் மத்தியஅரசின் மின் துறைஅமைச்சகத்தில் மின் நிறுவனம் அமைக்கப்படும் என்றுதெரிவித்தார் மருத்துவபடிப்பு நுழைவுத்தேர்வானநீட்தேர்வு நேற்றுநாடுமுழுவதும் நடைபெற்றது

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்தெரிவித்துள்ளார் அனைத்துமாநிலமுதலமைச்சர்களும் இந்ததேர்வைநடத்துவதற்குஎடுத்துக் கொண்டமுயற்சிகளுக்குஅவர் நன்றிதெரிவித்துக்கொண்டார்

சுங்கத்தீர்வைமுகவர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் அவர்களைக் குறித்தவிரிவானதகவல்களும் கிடைத்தபின்னர் இந்தநடவடிக்கையைமேற்கொண்டதாகவும் செய்திக்குறிப்பு கூறுகிறது

ஜம்மு கஷ்மீரையொட்டிஎல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்றுமீண்டும் அத்துமீறிதாக்குதல் நடத்தினர்

மழைநீரைசேமிக்கும் பழக்கத்தைஅனைவரும் கடைபிடிக்கவேண்டுமென்றுஉள்ளாட்சித்துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணிகேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பூர் மாநகராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாலையோரவியாபாரிகளுக்கானகடன் வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன